வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்க மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவில் ஐல் ஜீவன் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார்

பிரதமர் அறிவித்தார்

பழனிசாமி வேலூர் மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்

காஞ்சிபுரத்தில் அத்திவரதரின் தரிசன நாட்களை அதிகரிக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிவைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் நீரின்றி அமையாது உலகு என்ற திருக்குறள் வரியை சுட்டிக்காட்டிய பிரதமர் அனைத்து வீடுகளுக்கும் பாதுனப்பான குடிநீரை வழங்குவதற்காக மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவில் ஜல் ஜீவன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார்

ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஜனநாயக முறையில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பத்துவார காலத்தில் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் பல முக்கிய முடிவுகளை தமது அரசு எடுத்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததும் முத்தலாக் தடை சட்டத்தை நிறைவேற்றியதும் இதில் முக்கியமானவை என்று அவர் கூறினார்

உலக பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய இடத்தை பிடிக்க ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா சிறிய அளவில் முன்னேறுவதை தாம் விரும்பவில்லை என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அபரிமிதமான முன்னேற்றம் அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் நாட்டின் முப்படைகளை ஒருங்கிணைத்து வலுவான தலைமையை உருவாக்கும் வகையில் பாதகாப்பிற்கான தலைம் தளபதி பதவி உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை அறவே தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர் சணல் மற்றும் துணிப்பைகளை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுசின்னத்தில் மரியாதை செலுத்தினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றம் முப்படைகளின் தளபதிகள் இந்த நிகழ்வில் கலந்துகொண்டனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை கோட்டை னெத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றிவைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தமது சுதந்திர தின உரையில் நிர்வாக வசதிகளுக்காக வேலூர் மாவட்டம் மூன்றாக பிரிக்கப்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்துரை தலைமையிடமாகக் கொண்டு இரண்டு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள கே வி குப்பத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த தியாகிகளை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஒய்வூதியம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார்

மழைநீர் சேகரிப்புத் திட்டத்தை செயல்படுத்துவதில் மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி செம்பரம்பாக்கம் சோழவரம் செங்குன்றம் ஆகிய நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவை அதிகரிக்க தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் தமிழக அரசு செயல்படுத்திவரும் தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கத்தின் மூலம் தமிழகம் நீர்வளம் மிக்க மாநிலமாக விரைவில் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார் இந்த திட்டங்களின் மூலம் பருவமழை பொய்த்தாலும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத நிலை ஏற்படும் என்று அவர் கூறினார் இருமொழி கொள்கையில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் எஸ் ஏ பாப்டே எஸ் ஏ நசீர் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சுதந்திர தினத்தையொட்டி தமிழக அரசின் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் விருது இஸ்ரோ நிறுவனத்தின் தலைவர் திரு சிவனுக்கு வழங்கப்படுகிறது இந்த விருதை மற்றொரு நாளில் முதலமைச்சரிடமிருந்து திரு சிவன் பெற்றுக்கொள்வார் துணிவு மற்றும் சாகச விருதுக்னன கல்பனா சாவ்லா விருது கடலூர் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் திருமதி ரம்யா லட்சுமிக்கு வழங்கப்பட்டது அதீத துணிவுக்கான முதலமைச்சரின் சிறப்பு விருது திருநெல்வேலி மாவட்டம் கடையத்தை சேர்ந்த திருமதி செந்தாமரை மற்றும் திரு சண்முகவேலு தம்பதியருக்கு வழங்கப்பட்டது

சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசு தருமபுரிக்கும் இரண்டாவது பரிசு வேதாரண்யத்திற்கும் மூன்றாவது பரிசு அறந்தாங்கிக்கும் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி பேரூராட்சி சிறந்த பேரூராட்சிக்கான முதல் பரிசை பெற்றது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் இரண்டாவது பரிசையும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் மூன்றாவது பரிசையும் பெற்றன சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இன்று சிறப்பு கிராம சபப கூட்டங்கள் நடைபெற்றன இதில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது

சென்னை கே நகர் சக்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற பொது விருந்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் ஆகியோர் கலந்துகொண்டு பொதுமக்களுடன் உணவருந்தினர் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் நடந்த பொது விருந்தில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கலந்துகொண்டார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள அத்திவரதரின் தரிசன நாட்களை நீட்டிக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்திவரதரை தரிசிக்க மக்கள் கூட்டம் அதிகமாக வருவதை கருத்தில்கொண்டு தரிசன நாட்களை அதிகரிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனு நாளை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடிப்பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது

விளையாட்டுச் செய்தி தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் இரவு ஏழேகால் மணிக்கு தொடங்குகிறது நாட்டின் புதிய விளையாட்டுக்கொள்கை பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் வதோதராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளையாட்டு அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னர் கொள்கை வகுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த கொள்கையின் மூலம் ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் மத்திய அரசின் ஆதரவை பெற முடியும் என்று அவர் கூறினார்